ஒப்புதல் அளித்துள்ளார்

சுயச்சார்புபாரதத்திட்டத்தின்முதுகெலும்பாகஉள்ளார்கள்என் றுபிரதமர்திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

முன்னாள்மத்தியஅமைச்சர்திரு

குடியரசுதுணைத்தலைவர் பிரதமர்ஆகியோர்இரங்கல்தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மூன்று மசோதூக்களுக்கு குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து இதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெ வெளியிட்டுள்ளது விவசாயிகள்மற்றும்கிராமப்புறமக்கள்தன்னிறைவுஅடையும் போதுதான் இந்தியாசுயச்சார்புநிலையைஎட்டமுடியும்என்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் மக்களிடையேஅவர்மனம்திறந்துபேசும்மன் கி பாத்நிகழ்ச்சியில்இன்றுஉரையாற்றினார் அப்போதுஅவர் விவசாயிகள்மற்றும்கிராமப்புறமக்கள்தான் சுயச்சார்புபாரதத்திட்டத்தின்முதுகெலும்பாகஉள்ளார்கள்என் றுதெரிவித்தார் நாடுஇக்கட்டானசூழ்நிலையைசந்தித்தபோதும் வேளாண்துறைசிறப்பாகசெயல்பட்டதுஎன்றுஅவர்குறிப்பிட் டார் விவசாயிகள்இதுவரைசந்தித்துவந்தகட்டுப்பாடுகளில்இருந்து முற்றிலுமாகவிடுவிக்கப்பட்டுஉள்ளார்கள் அவர்கள் விளைபொருட்களைஇடைத்தரகர்கள்தயவின்றி எங்குவேண்டுமானாலும்கொண்டுசென்று யாரிடமும்விற்பனைசெய்யும்அதிகாரம்பெற்றுள்ளார்கள்என் றுபிரதமர்தெரிவித்தார் கரும்புஎன்றுஎந்தவிளைபொருளையும் கோதுமை நெல் அதிகவிலைகிடைக்கும்இடத்தில்விவசாயிகள்விற்கமுடியும்எ ன்றுதெரிவித்தபிரதமர் ஹரியானாமாநிலவிவசாயிகன்வார்சவுகானை எடுத்துக்காட்டாககுறிப்பிட்டார் கன்வார்சவுகான் தான்விளைவித்தபழங்கள்மற்றும்காய்கறிகளைஒழுங்குமு றைவிற்பனைக்கூடத்தில்மட்டுமேவிற்கவேண்டியிருந்தது அத னால் அவரால்வெளிச்சந்தையில்கூடுதல்விலைக்குவிற்கமுடியவில் லை

அதனால்கன்வார்சவுகானும் அவரைப்போன்றமற்றவிவசாயிகளும்வெளிச்சந்தையில்அதி கவிலைபெற்றுபலன்அடைந்தார்கள்என்றுபிரதமர்தெரிவித் தார் நான்குஆண்டுகளுக்குமுன்புகன்வார்சவுகானும் அந்தகிராமத்துவிவசாயிகளும்சேர்ந்து தனிசங்கம்அமைத்துகூட்டாகசோளம்உற்பத்திசெய்தார்கள் இ ப்போதுஅவர்கள்நேரடியாகதில்லிமண்டிகளிலும் ஐந்துநட்சத்திரஓட்டல்களிலும்விற்பனைசெய்கிறார்கள்என்று ம்பிரதமர்குறிப்பிட்டார் இதேபோல் ம் மாராஷ்டிராவில்விவசாயிகள்கூட்டாகநடத்தும்நிறுவனத் தையும் தமிழ்நாட்டில்வாழைவிவசாயிகள்கூட்டுசேர்ந்துசெயல்படுவ தையும்பிரதமர்தனதுஉரையில்சுட்டிக்காட்டினார் வேளாண்மைத்துறையில்நவீனதொழில்நுட்பங்களைபயன்ப டுத்தவேண்டியஅவசியத்தையும்பிரதமர்விளக்கிப்பேசினார் தொடர்ந்துஅவர்பேசுகையில் இந்தியகலாச்சாரத்தில்குழந்தைகளுக்குகதைசொல்லிவளர்க் கும்கலைசிறப்பானஒருவிஷயம்என்றுதெரிவித்தார் அதன்மூலம்இளைஞர்கள்நல்வழிக்குசெல்வதுடன் நம்பிக்கையும் ஊக்கமும்பெறுகிறார்கள்என்றுபிரதமர்கூறினார் ஒவ்வொருகு டும்பத்திலும்குழந்தைகளுக்குகதைசொல்லும்பழக்கத்தைஊ க்கப்படுத்தவேண்டும்என்றும்அவர்கூறினார் தமிழ்நாடுமற்றும்கேரளாவில்பாரம்பரியமாகநடைபெற்றுவரு ம்வில்லுப்பாட்டுநிகழ்ச்சிகளையும்பிரதமர்புகழ்ந்துபேசினார் மேலும்அவர்பேசுகையில் அமர்வியாஸ்என்பவர்அகமதாபாத்தில்எம்

ஏ படித்தபின்பு வெளிநாட்டில்வேலைபார்த்ததையும் பின்னர் நாடுதிரும்பிபெங்களூருவில்கதைசொல்லும்கலையைவளர்க் கும்பணியில்ஈடுபட்டுள்ளதாகவும்தெரிவித்தார் மராத்தியில்கலாசாரத்தைவளர்க்கும்வைஷாலிதேஷ்பாண் டே சென்னையில்கலாசாரத்துறையில்உள்ளழூீவித்யாவீரராகவ ன்போன்றவர்களையும்குறிப்பிட்டார் தொடர்ந்துபிரதமர்தனதுஉரையில் சுதந்திரப்போராட்டவீரர்களைபுகழ்ந்துபேசினார் சுதந்திரப்போராட்டவீரர்பகத்சிங்கின்பிறந்தநாள்நாளைகொ ண்டாடப்படஉள்ளநிலையில் அவரதுவீரத்தைப்புகழ்ந்துபிரதமர்பேசினார்

அன்றுநாம்மகாத்மாகாந்திமற்றும் லால்பகதூர்சாஸ்திரியைநினைவுகூறப்போகிறோம்என்றும்பி ரதமர்கூறினார்

முன்னாள்மத்தியஅமைச்சர்திரு ஜஸ்வந்த்சிங்இன்றுகாலை காலமானார்

அவரதுமறைவுக்குகுடியரசுதலைவர் குடியரசுதுணைத்தலைவர் பிரதமர்ஆகியோர்இரங்கல்தெரிவித்துள்ளனர்

தில்லிராணுவமருத்துவமனையில்சேர்க்கப்பட் டநீண்டகாலமாகசுயநினைவுஇல்லாமல்இருந்தார் உடல்உறுப் புகளின்செயல்பாடுபாதிக்கப்பட்டதால் தீவிரசிகிச்சையில்இருந்தஅவர்இன்றுகாலமானார்

ஜஸ்வந்த்சிங் வாஜ்பாய்ஆட்சிக்காலத்தில்மத்தியஅமைச்சராகபணியாற்றி னார் பாதுகாப்பு வெளியுறவுமற்றும்நிதித்துறைஅமைச்சராகவும் நிதிக்குழுதுணைத்தலைவராகவும்பணியாற்றியிருக்கிறார்

அவரதுமறைவுக்குகுடியரசுதலைவர்திரு ராம்நாத்கோவிந்த் வெளியிட்டஇரங்கல்செய்தியில் திரு ஜஸ்வந்த்சிங்தனித்துவமானதலைவராகவும் சிறந்தநாடாளுமன்றவாதியாகவும்விளங்கினார் கடினமானபணிகளையும்திறம்படகையாண்டுபெயர்பெற்ற வர் அவரதுமறைவால்வாடும்குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும்அனுதாபங்களைதெரிவித்துகொள்கிறேன்எ ன்றுகூறியிருக்கிறார் துணைகுடியரசுதலைவர்திரு வெங்கய்யநாயுடுவெளியிட்ட செய்தியில் திரு ஜஸ்வந்த்சிங்பல்வேறுபொறுப்புகளிலும்சிறப்பாகபணி யாற்றியவர் சிறந்தநிர்வாகியாகவும் சிறந்தநாடாளுமன்றவாதியாகவும்திகழ்ந்தவர்என்றுகுறிப்பிட் டிருக்கிறார் பிரதமர்திரு நரேந்திரமோடிவெளியிட்டசெய்தியில் திரு ஜஸ்வந்த்சிங்முதலில்ஒருராணுவவீரராகவும் பின்புநீண்டகாலஅரசியல்வாதியாகவும்சிறப்பாகபணியாற் றியவர் அடல்ஜிஆட்சியில்அவர்முக்கியமானதுறைகளுக்குபொறுப்பு வகித்தார் நிதி பாதுகாப்புமற்றும்வெளியுறவுதுறைகளில்ஒருவலுவானஅடை யாளத்தைஅவர்பதிவுசெய்திருக்கிறார் அவரதுமறைவால்வே தனைஅடைந்துள்ளேன்

பாதுகாப்புஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங் தகவல்ஒலிபரப்புதுறைஅமைச்சர்திரு

உலகசுகாதாரநிறுவனத்தின்தலைமைஇயக்குனர்திரு

நரேந்திரமோடியின்ஐ

சபைஉரைக்குநன்றிதெரிவித்துள்ளார்

உலகம்முழுவதும்கூட்டாகஇணைந்துசெயல்பட்டால்மட்டுமே இந்தநோயிலில்இருந்துமுற்றிலும்விடுபடமுடியும்என்றும்திரு

அவர்பேசும்போது வடகிழக்குபிராந்தியத்தின்கலாச்சாரம்தனித்துவமானதுஎன் றும் அதைஅந்தப்பிராந்தியமக்கள்பேணிபாதுகாத்துவருகிறார்க ள்என்றும்தெரிவித்தார் இந்தபிராந்தியத்தில்கட்டமைப்புவசதிகளைபெருக்குவதற்கு மோடிஅரசாங்கம்முன்னுரிமைஅளித்துவருகிறது உலகின்முக் கியமானசுற்றுலாமண்டலமாகஇந்தபிராந்தியம்மாறும்என்று ப ம்உள்துறைஅமைச்சர்தெரிவித்தார் ஒருபகுதியின்வளர்ச்சிக்குஅமைதிமுக்கியம்என்றுகுறிப்பிட்ட அவர் மோடிஅரசுஅதற்காகபல்வேறுமுயற்சிகளைமேற்கொண்டது என்றுதெரிவித்தார்

அமித்ஷாமேற்கோள்காட்டினார் வடகிழக்குபிராந்தியவளர்ச்சித்துறைஅமைச்சர்திரு

இந்தபிராந்தியம்சிறந்தசுற்றுலாமண்டலமாகஉருவாகும்என் றும்அவர்தெரிவித்தார் வடகிழக்குமாநிலங்களின்முதலமைச் சர்கள்இந்தஇணையவழிகருத்தரங்கநிகழ்ச்சியில்பங்கேற்ற னர்

இறப்புவிகிதம்ஒன்றுபுள்ளி ஐந்துஎட்டுசதவிகிதமாகஉள்ளதாகசுகாதாரஅமைச்சகம்தெரி வித்திருக்கிறது

ஹரியானாமாநிலங்களில் பஞ்சாப் குறைந்தபட்சஆதாரவிலையின்அடிப்படையில் முன்கூட்டியேநெல்கொள்முதல்செய்வதற்குமத்தியஅரசுஉத்த ர்வுபிறப்பித்துள்ளது அந்தமாநிலங்களில்அறுவடைப்பணிகள்தீவிரம்அடைந்துள்ள தால் மண்டிகளுக்குநெல்வரத்துதொடங்கியிருக்கிறது இதனால் இம்மாநிலங்களில்இந்தியஉணவுகழகத்தின்சார்பில்நெல் கொள்முதல்பணிகள்முன்கூட்டியேதொடங்கப்படுகிறது

பி எல்போட்டியில்இன்றுராஜஸ்தான்அணி பஞ்சாப்அணியைஎதிர்கொள்கிறது